நி மக்கள் நலனில் அக்கறையின்றிஅஇஅதிமுகஅரசுசெயல்பட்டுவருவதாகதிமுகதலைவர் திருமு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

நூற்றுக்கும் காயமடைந்தபலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகஅம்மாவட்டஆட்சியர் திருமதிசுவாதிபதோரியாதெரிவித்தார் தேசியபேரிடர் மீட்புப்படையினர் மற்றும் பாதுகாப்புப்படைவீரர்கள் மீட்புப்பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுதனைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு ஆகியோர் இந்தசம்பவம் குறித்துகவலைவெளியிட்டுள்ளனர் இந்தசம்பவம் துரதிருஷ்டவசமானதுஎன்றுகுறிப்பிட்டுள்ளபிரதமர் திருநரேந்திரமோடி இதுகுறித்துதொடர்ந்துகண்காணித்துவருவதாகதெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்பகுதிகளில் மீட்புப்பணிகளைமேற்கொள்வதற்குஅம்மாநிலஅரசுக்குதேவையானஅனைத்துஉதவிகளும் வழங்கப்படும் என்றுமத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா கூறியுள்ளார்

தேசியபேரிடர் நிர்வாககுழவின் கூட்டத்தில் விரிவாகஆய்வு மேற்கொண்டார் காங்கிரஸ் தலைவர் திருமதிசோனியாகாந்தியும் இந்தசும்பவம் குறித்துகவலைதெரிவித்துள்ளார் பொகமக்கள் தங்களதுகுறைவீட்டில் இருந்தேதெரிவிப்பதற்குஉதவும் வகையில் தொலைபேசிசேவவிரைவில் அறிமுகப்படுத்தப்படஉள்ளதாகஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் திருவள்ளுர் மாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார்

விவசாயிகளின் சிரமங்களைஅறிந்ததள் காரணமாகத்தான் பயிர்க்கடன் தள்ளுபடிசெய்யப்பட்டதாகஅவர் கூறினார்

பல்வேறுதுறைகளில் தமிழகஅரசுசிறந்துவிளங்குவதாகவும் மத்தியஅரசின் விருதுகள் கிடைத்துள்ளதே இதற்குசான்றுஎன்றும் திருடப்பாடிபழனிசாமிகூறினார் மக்கள் எதிர்கொண்டுள்ளபிரச்சினைகளுக்குதீர்வுகாண அஇஅதிமுக அரசுதவறிவிட்டதாக திமுகதலைவர் திருமுகஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று சங்கரன்கோவிலில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இதுவரை இல்வாதஅளவில் மிகப்பெரியவெற்றியைதிமுகபெறும் என்றும் நம்பிக்கைதெரிவித்தார்

இன்றுமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சுகாதாரம் உள்கட்டமைப்பு மற்றம் ஆராய்ச்சிப்பணிகளுக்குணக்கம் அளிப்பதற்னனஅம்சங்கள் இந்தபட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்ததாகதெரிவித்தார் மருத்துவஉபரணங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்குபல்வேறுசலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சாலைவிரிவாக்கப்பணிகளுக்குபோதியநிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மற்றும் இடம்பெயர்ந்ததொழிலாளர்களின் நலனுக்கானதிட்டங்களும் பட்ஜெட்டீல் மகளிர் இடம்பெற்றிருந்ததாகஅவர் தெரிவித்தார் சுழுகமாக இருப்பதாகவும் திருவிகேசிங் கூறினார்

இந்ததிட்டத்தைசிறப்பாகசெயல்படுத்தியதற்கான தங்கப்பதக்கத்தைதமிழகம் பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் விவசாயிகளின் நலனில் அஇஅதிமுகஅரகஅக்கறையுடன் செயல்பட்டுவருவதாகமின்துறைஅமைச்சர் திரு தங்கமனிகூறியுள்ளார்

வேளான் விளைநிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் போது உரியநிவாரணம் வழங்கப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் இப்பிரச்சினையில் அரசியல் ஆதாயத்திற்காகசிலர் போராட்டம் நடத்திவருவதாகவும் திரு தங்கமணிகுற்றம் சாட்டினார்

ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற இந்தநிகழ்ச்சியில் மாணவர்கள் இந்தசாதளையநடத்தியதாகபிரம்மோஸ் நிறுவனமுன்னாள் தலைவர் திருசிவதானுபிள்ளைஎமதசெய்தியாளரிடம் தெரிவித்தார் அப்துல்கலாம் சர்வதேசஅறக்கட்டளை இந்தியவிண்வெளிமண்டலம் மற்றும் தொண்டுநிறுவனம் இணைந்து இந்தநிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்திருந்தது

இன்றுகோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

கிராமங்கள் தோறும் அங்கன்வாடிமையங்களுக்கு புதியகட்டடம் சிமெண்ட் சாலைவசதி குடிநீர் வசதி கழிவறைவசதிபோன்றவைஏற்படுத்திதரப்பட்டுள்ளதாகஅமைச்சர் தெரிவித்தார் மாவட்ட் செய்திகள் மொழி ஞாயிறு தேவநேயபாவானரின் பிறந்தநாளையாட்டி மதுரைசாத்தமங்கலத்தில் உள்ளஅவரதுமணிமண்டபத்தில் உள்ளசிலைக்குமாநிலஅமைச்சர் திருசெல்லூர் ராஜு மற்றும் அதிகாரிகள் மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினர்

உதகமண்டலம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்தசிலநாட்களாககடும் பனிப்பொழிவு நிலவிவருகிறது விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்குஎதிரானமுதலாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்துவலுவானநிலையில் உள்ளது